பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அஸ்ஸாமில் நாட்டின் முதலாவது பல வகை போக்குவரத்து தடங்களை இணைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சன் திரு நிதின் கட்கரி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார்

பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது

தடுப்பூசி விநியோக முறையில் இந்தியா ஏற்கனவே நன்கு செயல்படுத்தப்படும் நாடாக உள்ளது என்று அவர் உறுதிபட தெரிவித்தார்

இந்திர தனுஷ் நோய் எதிர்ப்பு சக்தி திட்டத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ரோட்டா வைரஸ் தடுப்பூசி சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நீடித்த பயன்களை பெறுவதற்கு வெற்றிகரமான உதாரணமாக இது உள்ளது என்றும் அவா தெரிவித்தார் குறிப்பிட்ட இந்த முயற்சியில் ஹேட்ஸ் அறக்கட்டளையும் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று திரு நரேந்திரமோடி கூறினார் இந்தியாவின் அனுபவம் மற்றும் ஆராய்ச்சித் திறன் காரணமாக உலகளாவிய சுகாதார செயல்பாடுகளில் இந்தியா மையமாக இருக்கும் என்றும் மேலும் திறள்களை விரிவுபடுத்தி மற்ற நாடுகளுக்கு உதவ இந்தியா விரும்புகிறது என்றும் அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் சுகாதார அடையாள அட்டையுடன்கூடிய நெட்வொர்க் குடிமக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை உத்தரவாதப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் என்று பிரதமர் கூறினார்

அறிவியல் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் முதலீடு செய்வது எதிர்கால சமுதாயத்தை சிறப்பாக வடிவமைக்கும் என்று அவர் கூறினார் இதனை குறுகிய கண்ணோட்டத்தில் செயல்படுத்த இயலாது என்பதால் உரிய நேரத்தில் சிறந்த பயன்களை காண்பதற்கு அறிவியலிலும் புதிய கண்டுபிடிப்புகளிலும் முன்கூட்டியே முதலீடு செய்ய வேண்டுமென்று அவர் வலியறுத்தினார் இத்தகைய புதிய கண்டுபிடிப்புகள் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பாலும் மக்கள் பங்கேற்பாலும் சாத்தியமாகும் என்று அவர் தெரிவித்தார் இந்தியா வலுவான துடிப்புமிக்க அறிவியல் சமூகத்தை கொண்டிருக்கிறது என்றும் சிறந்த அறிவியல் கல்வி நிறுவனங்களும் இந்தியாவின் மகத்தான சொத்துக்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

மாபெரும் சவால்களுக்கான வருடாந்திர கூட்டம் மூன்று நாட்களுக்கு நடைபெறவுள்ளது அமேஸான் இணைய சேவைகளுடன் இணைந்து முன்னணி தொழில்நுட்பங்களுக்கான பல வகை புதிய கண்டுபிடிப்புகள் மையத்தை அமைக்க இருப்பதாக நித்தி ஆயோக் யின் அடல் புதிய கண்டுபிடிப்பு இயக்கத்தின் இயக்குநர் திரு ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார் நாட்டிலேயே முதன் முறையாக அமையவிருக்கும் இந்த மையம் டிஜிட்டல் முறையிலான புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் சமூ சவால்களுக்கு தீர்வு காண்பதாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் புதிதாக உருவாகும் கண்டுபிடிப்பாளர்கள் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு இந்த திட்டம் உதவி செய்யும் செயற்கை நுண்ணறிவு போன்ற வளா்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் என்றும் திரு ரமணன் தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள பொதுத்துறை இயக்கங்களுக்கு ஆதரவாகவும் நித்தி ஆயோக்கின் ஒத்துழைப்போடும் இந்த திட்டத்தில் இணைவது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமேஸான் இணைய சேவைகளின் துணைத்தலைவா் திரு மாக்ஸ் பீட்டர்சென் தெரிவித்தாா் அஸ்ஸாமில் நாட்டின் முதலாவது பலவகை போக்குவரத்து தடங்களை இணைக்கும் திட்டத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார்

இதன்படி விமானம் சாலை ரயில் நீர்வழிப்பாதைகளின் நேரடி இணைப்பு அஸ்ஸாம் மக்களுக்கு கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இன்று அடிக்கல் நாட்டப்படும் நிகழக்சிக்கு மாநில முதலமைச்ச் திரு சுர்பானந்த சோனாவால் தலைமை தாங்குகிறார் மத்திய அமைச்சா்கள் திரு ஜிதேந்திரசிங் ஜெனரல் வி கே சிங் ராமேஷ்வா் தெலி மற்றும் மாநில அமைச்ச்கள் பங்கேற்கின்றனர் மத்திய அரசின் பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழ் இது செயல்படுத்தப்படவுள்ளது இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள மாபெரும் வணிக வளத்தை பயன்படுத்திக் கொள்ள பிரிட்டிஷ் அரசுக்கும் தனியார் துறையினருக்கும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் அழைப்பு விடுத்துள்ளார்

வடகிழக்கு பகுதியில் உள்ள எட்டு மாநிலங்களிலும் அறிவியல் மற்றும் கணித பாடத்தை பயிற்றுவிக்க கல்வித்துறையில் ஒத்தழைப்புதற்கான பிரிட்டிஷ் கவுன்சிலின் யோசனையை அவர் வரவேற்றார்

சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கைபும் பத்து சதவீதத்திற்கும் குறைவாக இருப்பது மற்றொரு சாதனையாகும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இதன் ஒருபகுதியாக ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு தங்கதுரை முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார்

இந்த தொகுதிகளுடன் சோ்த்து நடைபெறவுள்ள வால்மீகிநகள் மக்களவைத் தொகுதி இடைத்தோதலுக்கு இதுவரை மூன்று போ வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனா்

ராஷ்ட்ரீய ஜனதாதள் கட்சியின் மூத்த தலைவர் தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசின் குறைகளை சுட்டிக்காட்டி புதிய வாக்குறுதிகளை பிரச்சாரத்தின்போது தெரிவித்தாா் இந்நிலையில் திரு தேஜஸ்வி தவறான வாக்குறுதிகளை தந்து இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதாக முதலமைச்ச் திரு நிதிஷ்குமார் தமது தேர்தல் பிரச்சாரத்தின்போது குறிப்பிட்டார் பிஜேபி மூத்த தலைவர் திரு பூபேந்திர யாதவும் தேர்தல் கூட்டங்களில் பங்கேற்று பேசினார் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களும் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் நவராத்திரி விழாவையொட்டி இன்று தர்க்கா தேவியின் நான்காவது அம்சமான குஷ்மந்தா தேவி வழிபாடு நடைபெறுகிறது இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அன்னை குஷ்மந்தா அனைவரது வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் அதிாஷ்டத்தையும் அளிக்கட்டும் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

இந்த காலத்தில் அரிசி கோதுமை சர்க்கரை ஆகியவற்றின் அதிகப்படியான ஏற்றுமதியால் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் குறிப்பாக பாசுமதி அரிசி கடந்த ஆண்டின் இதே காலத்தைவிட எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் கூடுதலாக ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது